ஐம்பதாம் ஆண்டு விழா கொண்டாட்டம் இன்று தொடங்குகிறது

கோவிட் பாதிப்பையடுத்து நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இந்த ஆண்டு நடைபெறாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

விவசாய சங்கப் பிரதிநிதிகளுடன் தொடர்ந்து திறந்த மனதுடன் பேச்சு நடத்தி பிரச்சனைக்கு தீர்வுகாண மத்திய அரசு தயாராக இருப்பதாக வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் கூறியுள்ளார்

தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமதி கமலா ஹாரிஸ் ஆகியோர் அடுத்த மாதம் இருபதாம் தேதி பதவியேற்கவுள்ளனர்

ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மோகன் பகான் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது

வெற்றியின் மூலம் பங்களாதேஷ் நாடு உருவாக்கப்பட்டது

இந்த வெற்றி விழா ஆண்டை கொண்டாடும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் உள்ள அணையா ஜோதியிலிருந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி பொன்விழா வெற்றி ஜோதியை ஏற்றி வைக்கிறார் மொத்தம் நான்கு வெற்றி ஜோதிகள் ஏற்றப்பட்டு

விருது பெற்றவர்கள் மற்றும் போரில் பங்கேற்றவர்களின் கிராமங்களில் இருந்து மண் எடுத்து வரப்பட்டு தேசிய போர் நினைவிடத்திற்கு கொண்டுவரப்படுகிறது தேசிய போர் நினைவிடத்தில் பிரதமர் முப்படை தலைமை தளபதி மற்றும் முப்படை தளபதிகள் ஆகியோர் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தவுள்ளனர் இதையொட்டி அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் வீர தீர செயல்கள் கருத்தரங்குகள் ஆகியவை நடைபெறவுள்ளன அப்போரில் பங்கேற்றவர்கள் கவுரவப்படுத்தப்படவுள்ளதாகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நான்கு நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள இங்கிலாந்து நாட்டின் வெளியுறவு செயலாளர் திரு டொமினிக் ராப் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார் புதுதில்லியில் நடைபெற்ற இச்சந்திப்பில் இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம் பாதுகாப்பு பருவநிலை சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது இதுகுறித்து கருத்து தெரிவித்த அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கோவிட் பாதிப்புக்கு பிந்தைய காலத்தில் பொருளாதாரத்தை மீட்க இந்தியாவும் இங்கிலாந்தும் இணைந்து செயல்படுவது அவசியம் என்று கூறினார் வர்த்தகம் முதலீடு புதிய கண்டுபிடிப்பு உள்ளிட்டவற்றை ஊக்குவிப்பது முக்கியம் என்று அவர் தெரிவித்தார் ஐ நா பாதுகாப்பு குழுவில் இந்தியா அடுத்த மாதம் இடம்பெறவுள்ள நிலையில் சர்வதேச விவகாரங்களில் இங்கிலாந்துடன் இணைந்து செயல்படுவதை எதிர்நோக்கியிருப்பதாக அமைச்சர் திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டார் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு முரளிதரன் இரண்டு நாள் பயணமாக ஓமன் நாட்டிற்கு இன்று புறப்படுகிறார் அங்கு அவர் ஒமன் நாட்டு வெளியுறவு அமைச்சர் தொழிலாளர் துறை அமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்களை சந்தித்து பேசவுள்ளார் இந்திய சமூகத்தினர் தொடர்பான விவகாரம் குறித்து முக்கிய பேச்சு நடத்தவுள்ளார் அங்கு வசிக்கும் இந்தியர்களுடனும் அமைச்சர் திரு முரளிதரன் உரையாடவுள்ளார் விவசாய சங்கப் பிரதிநிதிகளுடன் தொடர்ந்து திறந்த மனதுடன் பேச்சு நடத்தி பிரச்சனைக்கு தீர்வுகாண மத்திய அரசு தயாராக இருப்பதாக வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் கூறியுள்ளார் உத்தரப் பிரதேசத்தை சேர்ந்த விவசாய சங்கப் பிரதிநிதிகள் அமைச்சரை நேற்று சந்தித்துப் பேசினார்கள் அப்போது விவசாய சட்டங்களை வரவேற்பதாகக் கூறிய அவர்கள் விவசாயிகளின் நலன்களுக்கு இச்சட்டம் உகந்ததாக அமையும் என்று தெரிவித்தனர் வேளாண் சட்டங்கள் மற்றும் குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடர்பாக தங்களது கருத்துக்களை அமைச்சரிடம் எடுத்துரைத்தனர் இச்சந்திப்பிற்குப்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு தோமர் விவசாயிகளின் நலன்களுக்காக இயற்றப்பட்டுள்ள இச்சட்டத்தை திரும்பப் பெறக் கூடாது என்று விவசாய சங்கப் பிரதிநிதிகள் தெரிவித்ததாகக் கூறினார் உத்தரப் பிரதேசத்தில் விவசாய பயன்பாட்டிற்கான மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார் கொள்முதல் நிலையங்களிலேயே பயிர்களின் தரம் குறித்து நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்றும் அவர்கள் பரிந்துரைத்ததாக திரு தோமர் கூறினார் இதன் மூலம் விளைப்பொருட்களை விற்பனை செய்வதில் எந்த இடர்பாடும் விவசாயிகளுக்கு ஏற்படாது என்று அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் குறிப்பிட்டார் உலகிலேயே இந்தியாவில்தான் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டு இறந்தவர்களின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராஜேஷ் பூஷண் கூறியுள்ளார் சர்வதேச அளவில் இறப்பு எண்ணிக்கை இரண்டு புள்ளி இரண்டு ஆறு சதவீதமாக உள்ள நிலையில் இந்தியாவில் இது ஒன்று புள்ளி நான்கு ஐந்து சதவீதமாக உள்ளதாகக் குறிப்பிட்டார்

நேரடியாக அடுத்த மாதம் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து மக்களவை காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு அதிர் ரஞ்சன் சவுத்ரிக்கு நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கடிதம் எழுதியுள்ளார் நோய் தொற்று பரவலையடுத்து நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை ரத்து செய்ய வேண்டும் என்று பல்வேறு கட்சி தலைவர்கள் தம்மிடம் தெரிவித்ததாக அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் ரத்து செய்யப்பட்டது குறித்து காங்கிரஸ் கட்சி குறைகூறியுள்ளது மகாராஷ்டிராவில் மராத்தியர்களுக்கு இடஒதுக்கீடு அளிப்பதற்கு மாநில அரசு முடிவு செய்துள்ளதாக முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்ரே தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சட்டப்பேரவையில் உரையாற்றிய அவர் இதர பிறப்படுத்தப்பட்ட வகுப்பினரின் ஒதுக்கீட்டில் பாதிப்பு ஏற்படாமல் இவை நிறைவேற்றப்படும் என்று கூறினார் இதுதொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் உள்ள நிலையில் அதனை எதிர்கொள்வதற்கு வலிமையான சட்ட வல்லுனர்கள் கொண்ட குழுவை அரசு நியமித்துள்ளதாக தெரிவித்தார் இதரப்பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு அளிக்கப்பட்டுள்ள இடஒதுக்கீட்டிலிருந்து மராத்தியர்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்கப்படாது என்றும் திரு உத்தவ் தாக்ரே தெளிவுபடுத்தினார் மராத்தியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது

இதையடுத்து இந்தியாவுடனான கஜகஸ்தான் நாட்டின் உறவு குறித்து அந்நாட்டு தூதர் திரு யெர்லன் அலிம்பையேவ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் கஜகஸ்தான் நாட்டின் அரசியல் வர்த்தகம் பொருளாதாரம் மற்றும் முதலீட்டு துறைகளில் முக்கிய கூட்டாளியாக இந்தியா விளங்குகிறது என்று அவர் தெரிவித்தார் இந்தியா கஜகஸ்தான் இடையேயான நட்புறவு இரண்டாயிரம் வருடங்களுக்கும் மேலான பழங்கால பாரம்பரியமுடையது என்பது குறிப்பிடத்தக்கது பீகார் மாநில மக்களுக்கு இலவச கோவிட் தடுப்பூசி செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இம்மாநிலத்தில் அடுத்த ஐந்தாண்டுகளில் இருபது லட்சம் வேலையில்லா இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை அளிக்கவும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது வேலையில்லாத இளைஞர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் கடனுதவி அளிக்கவும் இதில் ஐம்பது சதவீதத்தை மானியமாக வழங்கவும் பீகார் அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது கேரள உள்ளாட்சி தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்படுகின்றன

தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது

பதவியேற்பு நிகழ்ச்சியை வீட்டிலிருந்தபடியே தொலைக்காட்சியில் பார்த்து கண்டுகளிக்குமாறு அந்நாட்டு மக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தென்மேற்கு வங்கக் கடலில் இலங்கைக்கு கிழக்கே வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் இன்றும் நாளையும் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஏனைய கடலோர மாவட்டங்களில் ஒருசில இடங்களில் மிதமான மழையும் உள் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக் கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மோகன் பகான் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது